நிதிநிறுவனங்கள் சட்டத் திருத்தமசோதாநாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது

திருளடப்பாடிபழனிசாமி இன்றுதொடங்கிவைத்தார்

இனிவிரிவானசெய்திகள் மகாராஷ்டிராமுதலமைச்சராகதிருஉத்தவ் தாக்கரே இன்றுமாலைபதவியேற்றுக் கொண்டார்

சிவசேனாகூட்டணியில் இடம் பெற்றுள்ளஅமைச்சர்களும் பதவியேற்கின்றனர்

இதனையொட்டிபல்வேறுகட்சிகளின் தலைவர்கள் அந்ததொகுதிகளில் இறுதிக்கட்டதேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிஜேபிதலைவர் திருஅமித் ஷா சத்ராமற்றும் கர்வாஆகிய இடங்களில் இன்றதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஜார்க்கண்ட் முக்திமோர்ச்சா ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சாஉள்ளிட்டபல்வேறுகட்சிகளின் தலைவர்களும் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் மூன்றாம் கட்டவாக்குப் பதிவிற்குமனுக்களைதிரும்பப் பெறுவது இன்றுமுடிவுக்குவந்தது

நிதிநிறுவனங்கள் சட்டத் திருத்தமசோதா இன்றுமாநிலங்களவையில் நிறைவேறியது மக்களவையில் ஏற்கனவேநிறைவேற்றப்பட்ட இந்தமசோதாவிற்கு இன்றுமாநிலங்களவையின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது

முன்னதாக மாநிலங்களவையில் இம்மசோதாமீதுநடைபெற்றவிவாதத்திற்குபதிலளித்துப் பேசியமத்தியநிதித்துறை இணையமைச்சர் திருஅனுராக் தாகூர் நிதிநிறுவனங்களில் சாதாரணமக்கள் சேமிக்கும் பணத்தைபாதுகாக்கும் நோக்கிலேயேநிதிநிறுவளங்களுக்காளசலுகைகளும் வழிகாட்டுமுறைகளும் இந்த புதியதிருத்தசட்டத்தில் இடம் பெற்றிருப்பதாகதெரிவித்தார்

கிழக்குகடற்கரைபொருளாதாரமண்டலத்தில் சென்னை கன்னியாகுமரிதொழில் நெடும்பாதைத் திட்டம் தமிழகத்தில் தெற்குமற்றும் வடக்குபகுதிகளில் தொழில் வளர்ச்சியைஊக்குவிப்பதற்காககொண்டுவரப்படும் திட்டமாகும் ஆசியவளர்ச்சி வங்கிசார்பில் கூடுதல் செயலாளர் அதன் திருசமிர்குமார் காரே கடன் வழங்குவதற்கானஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ளாட்சிதேர்தலைநடத்துவதற்கானபணிகளைமாநிலதேர்தல் ஆணையம் மேற்கொண்டுவருவதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்றநிகழ்ச்சிகளில் புதிதாகஉருவாக்கப்பட்டுள்ளராணிப்பேட்டைமற்றும் திருப்பத்துர் மாவட்டங்களைஅவர் இன்றுதொடங்கிவைத்துபேசினார் உள்ளாட்சிதேர்தலுக்கானபணிகள் மும்முரமாகநடைபெற்றுவருவதாகவும் புதியமாவட்டங்கள் தொடங்கப்படுவதற்கும் தேர்தலுக்கும் தொடர்பு இல்லைஎன்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

இதற்காகபணியைதாம் நாளைதொடங்கிவைக்கஉள்ளதாகவும் அவர் கூறினார் இரண்டுகோடியேஐந்துவட்சும் குடும்பஅட்டைதாரா்களுக்குபொங்கல் பரிசுவழங்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார்

எழுத்துப் பூர்வமாகஅளித்தபதிலில் இதைத் தெரிவித்தஅமைச்சர் கூடுதல் செலவொடுகட்டுவதற்காகவே இந்தக் கட்டணஉயர்வு செய்யப்படுவதாகதெரிவித்தார்

எஸ் சி எஸ் டி மாணவர்களிடம் இருந்தும் இதேதேர்வு கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் உள்ளாட்சிதேர்தல் தொடர்பாளஅளைத்துகட்சிபிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் மாநிலதேர்தல் ஆணையர் திருபழனிசாமிதலைமையில் இன்றுசென்னையில் நடைபெற்றது

தமிழகத்தில் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பரவலாகமழைபெய்யவாய்ப்புள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமதுசெய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்தஅவர் சில இடங்களில் கனமழைக்குவாய்ப்புள்ளதுஎன்றும் கூறினாா்

இலங்கைஅதிபர் திருகோத்தபயராஜபக்ஷே மூன்றநாள் அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்லிவந்தடைந்தார் இலங்கைஅதிபராகபொறுப்பேற்றபின்னா் அவர் மேற்கொள்ளும் முதலாவதுவெளிநாட்டுப் பயணம் இது என்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் நாளைகுடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ளஅணிவகுப்பு நிகழ்ச்சிக்குப் பின்னர் ராஜ்காட்டில் தேசுப்பிதாமகாத்மாகாந்திநினைவிடத்தில் அவர் அஞ்சலிசெலுத்துகிறார்

இதையடுத்துதீபிகாவும் அங்கிதாவும் ஒலிம்பிக் தனிநபர் போட்டியில் விளையாடதகுதிபெற்றனர்